வருகிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

தெரிந்து கொள்ள வேண்டுமென்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு தீபக் மிஸ்ரா கூறியுள்ளார்

உத்தராகண்ட் மாநிலம் கஞ்சியில் சிக்கியிருந்த கைலாஷ் மானசரோவர் யாத்தீரிகர்களை இந்திய விமானப்படையினர் மீட்டனர்

பாகிஸ்தானில் இன்று பொதுத் தேர்தல் நடைபெற உள்ளது

சுற்றுக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் சர்வதேச அளவில் உற்பத்தி மற்றும் தொழில் தொடங்கும் முனையமாக இந்தியா உருவெடுத்து வருகிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஆப்பிரிக்கா நாடுகளில் தாம் மேற்கொண்டுள்ள ஐந்து நாள் கற்றப்பயணத்தின் இரண்டாவது கட்டமாக பிரதமர் உகாண்டா சென்றடைந்தார் அங்கு அவருக்கு பாரம்பரிய முறைப்படி சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது இதன்பின்னர் உகாண்டா தலைநகர் கம்பாலாவில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றிய அவர் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் உற்பத்தி செய்யப்படும் கார்கள் மற்றம் நவீன கைப்பேசிகள் பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாகத் தெரிவித்தார் இந்தியாவிலேயே ரயில்வே தண்டவாளங்கள் மெட்ரோ ரயில் பெட்டிகள் செயற்கைக்கோள்கள் ஆகியவை உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் நொய்டாவில் உலகின் மிகப்பெரிய கைப்பேசி உற்பத்தி தொழிற்சாலையை சாம்சங் நிறுவனம் அண்மையில் தொடங்கியிருப்பதை பிரதமர் சுட்டிக்காட்டினார்

உகாண்டா உள்ளிட்ட ஆப்பிரிக்க நாடுகளுடனான இந்தியாவின் நட்புறவு குறித்தும் பிரதமர் பேசினார் தமது அரசின் வெளியுறவுக் கொள்கையை பொறுத்தவரை அதிக வளங்களுடைய ஆப்பிரிக்க நாடுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாகக் கூறினார் ஆப்பிரிக்காவில் மேலும் பதினெட்டு புதிய தூதரகங்களை இந்தியா தொடங்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு பத்து பில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவியை இந்தியா வழங்கும் என்றும் அவர் கூறினார் உகாண்டாவின் வளர்ச்சியில் இந்தியாவின் பங்கு குறித்துப் பேசிய அவர் இந்திய வம்சா வளியினர் வளர்ச்சியில் பங்களித்து வருவதற்கு அந்நாட்டு அதிபர் திரு யோவேரி முசேவேனிக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார்

பிரதமர் இந்த உரை முழுவதையும் உகாண்டா அதிபர் பாராட்டினார்

சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் செய்திகளை பொது மக்களே ஆராய்ந்து உண்மைகளைத் தெரிந்து கொள்ள வேண்டுமென் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு தீபக் மிஸ்ரா தெரிவித்துள்ளார் சர்வதேச சுட்ட கூட்டமைப்பில் நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர் சமூகத்தில் அமைதியை நிலைநாட்டும் வகையில் பொது மக்கள் செயல்பட வேண்டுமென்று கூறினார் கும்பல் தாக்குதல் குறித்து பேசிய அவர் தங்களுக்கு கிடைக்கும் செய்திகளை சமூக அக்கறையுடன் பொதுமக்கள் பரிசீலித்து உண்மையை அறிய வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை வெற்றிகரமாக செயவ்படுத்த அவையின் அனைத்து உறுப்பினர்களும் ஒருவரை ஒருவர் மதிப்பதுடன் அவையின் மாண்பை பேண்டும் வேண்டும் என குடியரக தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற அவைத் தலைவர் ஆய்வுத் திட்டத்திள் மூன்றாவது ஆண்டு நிகழ்ச்சியில் பேசிய அவர் நாடாளுமன்றத்தின் நடவடிக்கைகள் பொது மக்களுக்கு நேரடியாக ஒளிபரப்பப்படுவதாகவும் எனவே மக்கள் பிரச்னைகள் குறித்து உறுப்பினர்கள் பேச வேண்டுமென்று அவர்கள் எதிர்பார்ப்பதாகவும் கூறினார் விவாதம் ஆலோசனை மற்றும் முடிவெடுத்தல் ஆகியவையே நாடாளுமன்ற ஜனநாயகம் என்று கூறிய அவர் இதற்காக நாடாளுமன்ற மற்றும் சுட்டமன்ற உறுப்பினர்கள் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டுமென்று கூறினார் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் ஊட்டச்சத்து அடிப்படையிலான உர மானியத்தை அடுத்த நிதியாண்டிலும் தொடர மத்திய அரசு முடிவு செய்துள்ளது

விவசாயிகளுக்குத் தரமான ஊட்டச்சத்து மிகுந்த உரத்தை வழங்குதல் மற்றும் மக்கும் கழிவுகளை உரமாகப் பயன்படுத்துதல் ஆகியவற்றின் அடிப்படையில் இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது என்று அவர் கூறினார்

இந்த சட்டத்தின் கீழ் குறிப்பிட்ட அளவு வருமானம் ஈட்டும் நிறுவனங்கள் மூன்று ஆண்டுகள் ஈட்டிய வருமானத்தில் இரண்டு சதவீதத் தொகையை சமூக நலத்திட்டங்களுக்கு செலவிட வேண்டும் இதன்படி நிதி நிசெலவிடாத நிறுவனங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக கம்பெளிகள் விவகாரத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிவளிக்கையில் தெரிவித்தார் இரண்டு நாள் பயணமாக குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று சத்தீஸ்கர் செல்கிறார் ஜக்தல்பூர் மற்றம் ஹிரானாவில் மகளிர் சுயஉதவிக் குழுவினர் மற்றும் விவசாயிகளுடன் குடியரசு தலைவர் உரையாடுகிறார் இன்று நடைபெறும் மற்றொரு நிகழ்ச்சியில் வளவாசி கல்பாண் ஆஸ்ரம் பள்ளியின் மாணவர்களுடன் அவர் கலந்துரையாடுகிறார் அடல் பிஹாரி வாஜ்பேயின் கல்வி நகரத்திற்குச் செல்லும் அவர் மாற்றுத்திறனாளி மாணவர்களிடையே உரையாற்றுகிறார் நாளை ஜக்தல்பூரில் நடைபெற உள்ள பொதுக் கூட்டத்தில் பலிராம் காஷ்டப் நினைவு மருத்துவக் கல்லூரியை குடியரசு தலைவர் நாட்டுக்கு அர்ப்பணித்து வைக்கிறார் கைலாஷ் மானச்ரோவர் யாத்திரை மேற்கொண்ட அனைவரும் அப்பகுதியிலிருந்து மீட்கப்பட்டு பித்தோராகர் மையத்திற்கு பத்திரமாக ஹெலிகாப்டர் மூலம் கொண்டு வரப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் தெரிவித்துள்ளார்

பாகிஸ்தானில் இன்று நாடாளுமன்ற மற்றும் மாகாணத் தேர்தல்கள் நடைபெற உள்ளது இன்று காலை எட்டு மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கி மாலை ஆறுமணி வரை நடைபெறுகிறது பாகிஸ்தான் சுதந்திரமடைந்த எழுபது ஆண்டுகளில் அந்நாட்டில் ஜனநாயக முறையில் தேர்தல் நடைபெறுவது இது இரண்டாவது முறையாகும்

ஒரு தொகுதியில் தேர்தல் ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது

ஏழு இடங்களில் தேர்தல் ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் முஸ்லிம் லீக் நவாஸ் கட்சியின் தலைவர் திரு ஹனீஸ் அப்பாலி வழக்கு ஒன்றில் ஆயுள் தண்டனை பெற்றுள்ளதால் அவர் தேர்தலில் போட்டியிட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக அவர் போட்டியிடுவதாக இருந்த நாடாளுமன்றத் தொகுதிக்கு தேர்தல் ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது மற்ற ஏழு மாகாண தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் உயிரிழந்தது மற்றும் தகுதியிழப்பு ஆகிய காரணங்களால் தேர்தல் ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது திரு ஷபாஸ் ஷெரீப் தலைமையிலான பாகிஸ்தான் முஸ்லிம் லீக் நவாஸ் ஷெரீப் கட்சி முன்னாள் கிரிக்கெட் வீரர் திரு இம்ரான் கானின் தெஹ்ரிக் ஈ இன்சாஃப் மற்றும் திரு பிலாவால் பூட்டோ தலைமையிலாள பாகிஸ்தான் மக்கள் கட்சி ஆகியவற்றுக்கு இடையே மும்முனைப் போட்டி நிலவுகிறது தீவிரவாதிகளை தேர்தலில் போட்டியிட அனுமதிப்பதாக பாகிஸ்தான் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது குறிப்பாக மும்பை தீவிரவாத தாக்குதலில் மூளையாகச் செயல்பட்ட ஹபீஸ் சையதின் தடை செய்யப்பட்ட ஜமாத் உத் தவாலின் வேட்பாளர்களும் அவருடைய மகன் மற்றும் மருமகன்களும் இயக்கமான இத்தேர்தலில் போட்டியிடுகின்றனர் இத்தேர்தலையொட்டி நடைபெற்ற பிரச்சாரங்களின் போது நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதல்களில் ஏராளமானோர் உயிரிழந்தனர்

தேர்தல் முடிந்த உடனேயே வாக்கு எண்ணிக்கை தொடங்கும்

இத தொடர்பாக அந்த நிறுவனத்தில் பணியாற்றும் கன்னியாஸ்திரி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் நான்கு குழந்தைகளை விற்றது தொடர்பாக அவர் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அந்நிறுவனத்தில் பணியாற்றும் மற்றொரு ஊழியரும் இந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் விளையாட்டுச் செய்திகள் சென்னையில் நடைபெற்று வரும் உலக ஜுனியர் ஸ்குவாஷ் சேம்பியன் போட்டியில் இந்திய ஆடவர் அணி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது